மாலையுடன்பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குறைந்த பட்ச வருமானம் அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடுத்தர மக்களின் வருமான வரி உயர்த்தப்படாது என்று அக்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளாா்

வித்தியாசத்தில் வென்றது

இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் கடும் வெய்யிலையும் பொருட்படுத்தாது தலைவர்களும் தமிழகத்தில் வேட்பாளா்களும் வீதி வீதியாக சென்று இறுதி கட்ட வாக்குசேகிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு ப வருகின்றனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் கிர் சோம்நாத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருவனந்தபுரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் கொல்லம் ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களுக்கு அவர் இன்று செல்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் உத்தரப் பிரதேச முதலமைச்சருமான யோகி ஆதித்யநாத் ஒடிசா மாநிலம் ரூர் கேலா வில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப் பிரதேச மாநிலம் பதேபூர் சிக்ரியிலும் பிஜேபி தலைவர் முத்த திரு ராஜ்நாத் சிங் பதேப்பூர் சிக்ரி மத்ரா ராம்பூர் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கஷ்கஞ்ச் மொரதாபாத் தொகுதியிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

இதில் ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு இனநாயக தேசிய கூட்டணி உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷனுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் கடந்த ஐந்தாண்டுகளில் மக்களின் தேவைகள் குறித்து கவனம் செலுத்தியதாகவும் அடுத்த ஐந்தாண்டுகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற உறுதியேற்றுள்ளதாகவும் தெரிவித்தாா் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் தாம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாள் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு குறைந்த பட்ச வருமானத்தை அளிக்கும் பிரதம மந்திரி விவசாய நிதியுதவி திட்டத்தை தாம் செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுகளில் இந்தியா மிகப் பெரிய சக்திகளில் ஒன்றாக உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் ஆட்சிக்கு வந்தால் குறைந்த பட்ச வருமானம் அளிக்கும் திட்டத்தை காங்கிரஸ் செயல்படுத்துவதற்காக நடுத்தர மக்களின் வருமான வரி உயர்த்தப்படாது என்று அக்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளாா் குஜாத்தில் பாவ் நகர் மாவட்டத்தில் உள்ள மகுவா தொகுதியில் திரு ராகுல்காந்தி நேற்று பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசுகையில் தேர்தலில் காங்கிரஸ் வென்றால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் அளிக்கும் திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றாா்

தேர்தலில் காங்கிரஸ் தோற்பது உறுதி என்று தெரிந்ததும் அக்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வாக்குப் பதிவு எந்திரத்தின் மீது குறைகூறுகிறார் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் குஜாத் மாநிலம் கிர்சோம்நாத் மாவட்டத்தில் திரு அமித் ஷா நேற்று பிரச்சாரம் செய்த போது ரபேல் தீர்ப்பு குறித்து ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் இதற்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தாா்

நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் மோடி அரசு மிகப் பெரிய சாதனை புரிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஜடிசாவில் சம்பல்பூர் மற்றும் புவனேஸ்வரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்துகொள்கிறார் பின்னர் அவர் சத்திஸ்கரில் கோர்பா மற்றும் பட்டாபரா தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரளாவில் இன்று பிரச்சாரம் செய்கிறார் தில்லியில் நான்கு மக்களவை தொகுதிகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு விட்டு தர தயாராக உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

ஆம் ஆத்மியுடன் கூட்டணி காங்கிரஸ் சேர தயாராக இருப்பதாகவும் காலம் கடந்துகொண்டிருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள திரு கெஜ்ரிவால் ராகுல்காந்தி வெளிப்படையாக கூட்டணி விவகாரத்தை பேசுவதிலிருந்து அவருக்கு உண்மையில் கூட்டணியில் சேர அக்கரை இல்லை என்று காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் தேர்தல் நடத்தை விதி மீறல்களை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரி திரு முனிஷ் முட்கல் காவல்துறை வாகனங்களையும் ஆம்புலன்ஸ்களையும் சோதளையிட உத்தரவிட்டுள்ளார் தேர்தலுக்காக காவல்துறை வாகனத்தில் பணம் எடுத்துச் செல்லப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்

மேலும் ஆசம்கானுக்கு தேர்தல் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

மீரட் நகரில் நடந்த கூட்டத்தில் திரு யோகி ஆதித்யநாத் மத ரீதியில் பேசியதற்காகவும் தியோ பந்த் நகரில் மாயாவதி பேசுகையில் குறிப்பிட்ட மதத்தினர் தங்கள் அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசியதற்காகவும் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது

ஒடிசா மாநிலத்தில் கடும் வெப்பம் நிலவுகிறது

சூடானில் ஜனநாயக அரசை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போராட்டங்கள் நடைபெறுகின்றன அந்நாட்டில் அதிபராக இருந்த ஓமர் அல் பஷிரை நீக்கி விட்டு ராணுவ தளபதி கடந்த வாரம் ஆட்சியை கைப்பற்றினார் தற்போது ஆட்சியில் இருக்கும் ராணுவ கவுள்சிலை நீக்கி விட்டு புதிய ஜனநாயக அரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் மும்பை அணி டாஸ் வென்று பந்து வீச்சை கேர்வு செய்தது